தொடர்ந்துஅதிகரிக்கப்பட்டுவருவதாகமாநிலமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டேர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் பிரபலநடன இயக்குநர் சரோஜ்கான் மும்பமருத்துவமனைஒன்றில் மாரடைப்பால் காலமானார்

அதிகரித்துள்ளது ஜம்மு கஷ்மீரின் லேபகுதியில் பிரதமா் திருநரேந்திரமோடி இன்றுதியா் ஆய்வு மேற்கொண்டாா் இந்திய சீனஎல்லையில் பதற்றம் நிலவிவரும் நிலையில் லேஅருகில் உள்ளநிம்முபகுதிக்குச் சென்றபிரதமருக்கு அங்குள்ளநிலைமைகள் குறித்து மூத்தரானுவஅதிகாரிகள் விளக்கினர் பிரதமருடன் முப்படைகளின் தளபதிஜெனரல் பிபின் ராவத்

நரவானேஆகியோர் உடன் சென்றிருந்தனர் விமானப்பட இந்திய திபெத் எல்லைபாதகாப்புப் படைவீரர்களுடனும் அவர் கலந்துரையாடினார்

இந்தமருந்தைமளிதர்களுக்குஅளித்து பரிசோதனைசெய்யும் நடைமுறைகளைவிரைவுபடுத்தமாறுபாரத் பயோடெக் நிறுவனத்தை இந்தியமருத்துவஆராய்ச்சிக் குழுமம் கேட்டுக் கொண்டுள்ளது

கோவேக்ஸின் என்றழைக்கப்படும் இந்ததடுப்பு மருந்தைமனிதர்களுக்குசெலுத்திபரிசோதித்துப் பார்க்ககடந்தவாரம் மத்தியமருந்துதரக் கட்டுப்பாட்டுக் கழகம் பாரத் பயோடெக் நிறுவனத்திற்குஒப்புதல் அளித்தது தமிழகத்தில் அரசுமருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் வசதிகளுடன் கூடிய படுக்கைகள் தொடர்ந்துஅதிகரிக்கப்பட்டுவருவதாகமாநிலமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் தெரிவித்துள்ளார் சென்னை ஸ்டான்லிஅரசுமருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்றுகாலைஆய்வு செய்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

சங்கர் தெரிவித்துள்ளார்

இந்தவழக்குதொடர்பாகதற்போதுநடைபெற்றுவரும் விசாரணைக்குப் பின்னர் தேவைப்பட்டால் மேலும் சிலர் கைதுசெய்யப்படுவார்கள் என்றும் விசாரணையில் அரசியல் தலையீடுஏதுமில்லைஎன்றும் அவர் தெரிவித்தார்

ஜம்முகாஷ்மீர் யூனியன் பிரதேசதலைநகர் ஸ்ரீநனின் புறநகரில் நேற்றிரவு பாதனப்புப் படையினருடன் நடைபெற்றமோதலில் ஒருதீவிரவாதிசுட்டுக் கொல்லப்பட்டதாகஅம்மாநிலகாவல்துறையினர் தெரிவித்தனர் உலகப் புகழ்பெற்ற ஹஸ்ரத்பல் புனித ஸ்தலம் உள்ளமல்பாக் என்ற இடத்திள் அருகே இந்தமோதல் நடந்ததாககாவல்துறைஉயரதிகாரிஒருவர் தெரிவித்தார்

உயிழழந்தவர்களின் குடும்பத்தினருக்குஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளஅம்மாநிலமுதலமைச்சி யோகிஆதித்யநாத் குற்றவாளிகள் மீதுகடும் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுகூறியுள்ளார்

பிரபலநடன இயக்குநர் சரோஜ்கான் மும்பைமருத்துவமனைஒன்றில் மாரடைப்பால் காலமானார்

நீரிழிவு மற்றும் அதன் தொடர்புடையஉடல் உபாதைகளால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார்

விவசாயநிலத்தில் உழவுப் பணிகளைமேற்னெண்டிருந்தபோது மின்னல் தாக்கியது

உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்குஉள்துறைஅமைச்ச் திருஅமித்ஷா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார்